அங்கு இந்திய கொரியா வர்த்தக முனையத்தை தொடங்கி வைத்து கருத்தாங்கில் உரையாடவுள்ளார்

சவுதி அரேபியர்களுக்கு வழங்கப்படும் இணையதள விசா வசதியை விரிவுப்படுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது குவ்பூஷன் ஜாதவ் க்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்யவேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது

அங்கு நடைபெறவுள்ள இந்தியா கொரியா வர்த்தக கருத்தரங்கில் அவர் உரையாடவுள்ளார் இருநாடுகளின் வர்த்தக முனையத்தையும் தொடங்கி வைக்கவுள்ளார் இதன் மூலம் கொரிய நிறுவனங்கள் இந்தியாவில் முதவீடு செய்து இருநாடுகளுக்கு இடடயயான வாத்தகம் மேம்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது

பழங்காலத்தில் அயோத்தியாவுடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கருதப்படும் கிம்ஹே நகர மேயரை பிரதமா் சந்திக்கவுள்ளார்

அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேசவுள்ளார் பிரதமர் திரு மோடி தென்கொிய அதிபர் திரு மூன் இடையேயான இருதரப்பு பேச்சுக்கள் நாளை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சவுதி அரேபியர்களுக்கு இணையதளம் மூலம் வழங்கப்பட்டு வரும் விசா வசதியை விரிவுப்படுத்த இந்தியா முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து புனித ஹஜ் யாத்திரை மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக அதிகரிக்க சவுதி இளவரசர் ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் புதுதில்லியில் நேற்று வெளியிடப்பட்ட இருநாடுகளின் கூட்டறிக்கையில் சவுதி அரேபியாவில் செயல்பட்டு வந்த வெளி நாட்டு நிறுவனங்கள் மூடப்பட்டதையடுத்து அங்கு தவித்துவரும் இந்திய பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள இன்னல்களை களைவதற்கு சவுதி அரேபியா ஒப்புக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது

இருநாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு தற்போதைய நட்புறவை வலுப்படுத்தவும் ஒப்புக்கொண்டனர் எரிசக்தித்துறையில் இருநாடுகளும் வாத்தகத்தை வளரசெய்யவும் ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ளது கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலியப் பொருட்களில் இந்தியாவின் தேவையை நிறைவேற்றுவதற்கு சவுதி அரேபிய இளவரசர் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீவிரவாதம் மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தவாக இருப்பதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் இதற்கு எதிராக இந்தியா சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படவேண்டும் என்று கூறியுள்ளார் குடியரசுத்தலைவர் மாளிகையில் நேற்று சவுதி இளவரசருக்கு அளிக்கப்பட்ட வரவேற்புக்குபின் பேசிய அவர் இந்திய நிறுவனங்கள் சவுதி அரேபியாவில் முதலீடு செய்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் கடந்த சில வருடங்களாக இருநாடுகளுக்கு இடையேயான வா்த்தகம் மேம்பட்டு வருவதாகவும் இந்தியாவின் எரிசக்தி தேவையை சவுதி அரேபியா நிறைவேற்றி வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தாா் பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்தியா கேள்வி எழுப்பியுள்ளது

இதையடுத்து வெளியுறவு அமைச்சக இணை செயலாளர் திரு தீபக் மிட்டல் ஜாதவ் மீதான மரண தண்டனையை ரத்து செய்யவேண்டும் என்று சா்வதேச நீதிமன்றத்தை வலியுறுத்தினாா் நேற்று நடைபெற்ற மூன்றாம் நாள் விசாரணையில் ஜாதவை விடுவித்து அவர் பாதுகாப்பாக இந்தியா செல்வதை உறுதி செய்யவேண்டும் என்று கோரிக்கை விடுத்தாா் இவ்வழக்கில் இந்திய தரப்பில் ஆஜரான ஹிஷ் சால்வே ஜாதவ் வழக்கில் சா்வதேச நீதிமன்றம் வழங்கிய வாய்ப்புகளை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்தியதாக கூறினார் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் தீவிரவாத குழுக்கள் மூலமே இந்தியாவிலும் ஈரானிலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் ஐநா தடை விதித்துள்ள தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலில் உள்ள அல் கொய்தா ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் ஏ தொய்பா மற்றும் ஹபீஸ் சையீத் தாவூத் இப்ராஹிம் ஆகியோருக்கு புகலிடமாக பாகிஸ்தான் விளங்குவதாக கூறினார்

இங்குறித்து அம்மாநில உள்தறை செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிவினைவாத தலைவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பால் ஏற்படும் செலவினங்களை இனிமேல் மாநிலத்தின் உபயோகமான செலவினங்களுக்கு பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கிலானி ஆகா சையத் மோஸ்வி மவுல்வி அபாஸ் அன்சாரி யாசின் மாலிக் சலிம் கிலானி உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது

இதன் மூலம் அவா்களுக்கு பாதுகாப்பு வழங்கிவந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினா் பிற பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒருநாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார் தியாகராய நகரில் உள்ள ஹந்தி பிரக்சார சபாவில் அமைக்கப்பட்டுள்ள தேசபிதா மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலையை அவர் திறந்துவைக்கிறார்

ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தோவு நடத்துவது குறித்து முதலமைச்சா் முடிவெடுப்பாா் என்று பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் கட்டாய தேர்க்சி முறைக்கு பதிலாக ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு நடத்தலாம் என்றும் அதில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு உடனடியாக மறுத்தேர்வு நடத்தலாம் என்றும் அண்மையில் மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது ஆனால் இதுகுறித்து மாநில அரசுகள் முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறியிருந்தது

இதுகுறித்து அமைச்சரவையை கூட்டி முதலமைச்சர் விரைவில் முடிவெடுப்பார் என்றும் அதுவரை ஊடகங்களில் வரும் தகவல்கள் குறித்து யாரும் கவவைப்பட தேவையில்லை என்றும் கூறினார்

சென்னையில் நேற்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உடன் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு முகுல் வாஸ்னிக் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு கே எஸ் அழகிரி ஆகியோா் சந்தித்து பேசிய பின்னா் இதற்கான உடன்பாடு கையெழுத்தானது

அதுகுறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தற்போதைக்கு நாடாளுமன்ற தேர்தல் குறித்த உடன்படிக்கை மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்றும் கூறினார்

உத்தரபிரதேச மாநிலத்தில் யமுனை ஆற்றில் நீர்வழி போக்குவரத்து விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவித்துள்ளார் இதற்கான முனையம் பஹ்பட் மாவட்டத்தில் அமைக்கப்படும் என்று கூறினார் முன்னதாக மீரட் பவற்பட் மொராதாபாத் ஆகிய இடங்களில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் நீர்வழி போக்குவரத்து மூலம் ஏற்றுமதி அதிகித்து செலவிளங்களும் போக்குவரத்து நெரிசலும் குறையும் என்று தெரிவித்தார் ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் தலைவர் திரு அளில் அம்பானி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார்

இதனை செலுத்தாதபட்சத்தில் அவர்களுக்கு மூன்று மாத காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் எஃப் நரிமன் மற்றும் நீதிபதி வினித் சரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கூறியுள்ளது

அங்கு செயவ்பட்டுவந்த ரசாயண கிடங்கில் இந்த தீவிபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு தீயணைப்புத்துறை தலைவர் திரு அலி அகமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்